மதுரையில் தேர்தல் பிரச்சாரகூட்டத்தில் உரையாற்றியபிஜேபி மூத்ததலைவரும் பிரதமருமானதிரு நரேந்திரமோடி தமிழகத்தில் ஏழு ஜவுளி பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்றுகூறினார்

இனிவிரிவானசெய்திகள் தமிழ்நாடுசட்டப்பேரவைக்காளதோதல் பிரச்சாரம் நாளைமறுநாளுடன் நிறைவடையும் நிலையில் அரசியல் கட்சித்தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் மக்களிடம் வாக்குசேகரிப்பதுஉச்சக்கட்டத்தைஎட்டியுள்ளது மதுரையில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பி ஜேபி மூத்ததலைவரும்பிரதமருமானதிரு நரேந்திரமோடி அஇஅதிமுக பிஜேபிமற்றம் கூட்டனிக்கட்சிவேட்பாளா்களுக்குஆதரவுகோரிடரையாற்றினாா் மதுரைக்குவந்திருப்பதமிக்கமகிழ்ச்சிஎன்றுதமிழில் தமதுஉரையைதொடங்கியபிரதம் தமிழகபண்பாட்டின் மையமாகமதுரைதிகழ்கிறதுஎன்றார் வீரபாண்டியகட்டபொம்மன் வஉ சிதம்பரனார் உள்ளிட்டவிடுதலைபோராட்டவீரர்களையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்குபாடுபட்டபல்வேறுதலைவர்களையும் நினைவுப்படுத்திபாராட்டுதெரிவித்தார் மதுரை கொல்லம் போக்குவரத்தவழித்தடம் ஏற்படுத்தபடும் என்றும் உள்கட்டளமப்பு மேம்படுத்தப்படுவதால் சுற்றலாப் பயணிகளின் வருகைஅதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் ஜனநாயககூட்டணிக்குவாக்களிப்பதன் மூலம் விவசாயிகள் தொழிலாளர்கள் தேசிய இளளுர்கள் வாழ்க்கைமேம்படும் என்றுபிரதமர் உறுதிப்படதெரிவித்தார் தமிழகத்தில் ஏழு ஜவுளி பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் தொடர்ந்துஉரையாற்றிவருகிறார் முள்ளதாக இந்தகூட்டத்தில் பேசியஅஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலனமச்சருமானதிரு எடப்பாடிபழனிசாமி பிரதமர் திரு நரேந்திரமோடிதலைமையிலானமத்தியஅரசுதமிழகத்திற்குஅதிகளவு நிதிஒதுக்கிதிட்டங்கள் நிறைவேற்றப்படுவதால் நாட்டிலேயேமுதன்மமாநிலமாகதமிழகம் திகழ்கிறதுஎன்றார்

பிரதமர் திரு நரேந்திரமோடிதலைமையிலானமத்தியஅரசுபலஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ளமக்கள் நலத்திட்டங்களைதமிழ்நாட்டிற்குதந்திருப்பதாகஅஇஅதிமுகஒருங்கிணைப்பாளரும் துணைமுதலமைச்சருமானதிரு

பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதிமுகதலைவர் திரு

ஸ்டாலின் மாநிலஉரிமைகளைஅஇஅதிமுகஅரசமத்தியஅரசிடம் விட்டுக்கொடுத்துவிட்டதாககுறைகூறினாா் தேர்தல் நடத்தைவிதிமீறல்கள் முறைகேடுகள் தொடர்பான புகார்களைதெரிவிக்கதேர்தல் ஆணையத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ளசிவிதில் செயலிபற்றிபொதுமக்களிடையேவிழிப்புணாவைஏற்படுத்தும் ஒட்டம் உதகமண்டலத்தில் இன்றுநடைபெற்றது இதனைமாவட்டதேர்தல் அதினாியும் ஆட்சியருமானதிருமதி இன்னசென்ட்திவ்யாதொடங்கிவைத்தபொதுமக்களிடம் துண்டுப் பிரசரங்களைவழங்கினாா்

திமுகதலைவர் திரு

ஸ்டாலினின் மகள் திருமதி செந்தாமரைவீடு கரூரில் திமுகவேட்பாளர் திரு செந்தில்பாலாஜிவீடுஉள்ளிட்ட இடங்களில் இந்தசோதனைகள் நடத்தப்படுகின்றன ஒரேகட்டமாகதேர்தல் நடைபெறஉள்ளகேரளமாநிலத்திலும் புதுச்சோ யூனியன்பிரதேசத்திலும் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் வாக்குச் சேகரிப்பு உச்சக்கட்டத்தைளட்டியுள்ளது

தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்வதாகளமதுசெய்தியாளர் தெரிவித்துள்ளார் மனிதகுலத்தைபாவச்செயல்களில் இருந்துவிடுவிப்பதற்காகவும் அனைவரின் வாழ்க்கையிலும் அன்பு தழைப்பதற்காகவும் இயேசுபிரான் சிலுவைசுமந்துதியாகம் செய்தநாள் இன்று புனிதவெள்ளியாககடைப்பிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடிவெளியிட்டிருக்கும் செய்தியில் புனிதவெள்ளிஎன்பது இயேககிறிஸ்துவின் போராட்டங்களையும் தியாகங்களையும் நினைவுப்படுத்துவதாகஉள்ளதுஎன்றுகூறியுள்ளார்

சீனாவுக்காள இந்திய துதர் திருவிக்ரம் மிஸ்றி ஷாங்காயில் உள்ள இந்தியதொழில் துறையினரின் பிரதிநிதிகளுடன் நேற்றுகலந்துரையாடினார்

தற்போதையஉலகநிலைமைமற்றும் நிலைமையில் வனிகம் செய்வதில் உள்ளபிரச்சினைகளைஎவ்வாறுஎதிர்கொள்வதுஎன்பது இந்தவிவாதத்தில் மையப்பொருளாக இருந்தது